பிரதமர் திரு நரேந்திர மோடி குவாஹட்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் நாளை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொள்கிறார்

ரபீ பருவ காலத்தில் ஆறு பயிர்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை அரசு உயர்த்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

ஆக்ஸிஜன் எடுததுச் செல்லும் வாகனங்களுக்கு உரிமம் தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

மாநிலங்களவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தியடிகளின் சிலைக்கு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ்க்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார்

நிதி நெருக்கடி நிலை மற்றும் திவால் சட்டத்தில் இரண்டாவது திருத்தம் இன்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி குவாஹட்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் நாளை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொள்கிறார் அசாம் மாநில முதலமைச்சர் திரு

இந்த விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் மற்றும் இணையமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரே ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ரபீ பருவ காலத்தில் ஆறு பயிர்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை அரசு உயர்த்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் அறிக்கை வெளியிட்ட அவர் கோதுமை கடலை வகைகள் கடுகு போன்றவற்றுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்களால் குறைந்த பட்ச ஆதரவு விலை பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபங்களுக்காக அரசின் நடவடிக்கைகளை குறைத்து மதிப்பிடுவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அமைச்சர் திரு தோமர் குறிப்பிட்டார்

ஹர் தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதற்கான விழாவில் பேசிய அவர் அம்பிகாபூர் பிலாஸ்பூர் மற்றும் ஜக்தல்பூர் ஆகிய இடங்களில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் ராய்பூர் விமான நிலையம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்று திரு ஹர் தீப் சிங் பூரி கூறினார் ஆக்ஸிஜன் எடுததுச் செல்லும் வாகனங்களுக்கு உரிமம் தேவையில்லை என்று மத்திய அரக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் மாநிலங்களுக்கிடையே ஆக்ஸிஜன் கொண்டு செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தக் கூடாது என்று அரசு தெரிவித்துள்ளது

மாநிலங்களவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தியடிகளின் சிலைக்கு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ்க்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களவையில் விவசாயிகளுக்காள மசோதாக்களை நிறைவேற்ற விடக் கூடாது என்பதே எதிர்க்கட்சிகளின் திட்டமாக இருந்ததாக குறிப்பிட்டார்

மாநிலங்களவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட போதும் அவர்கள் கலந்து கொண்டது சுட்ட விரோதமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் அணிந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அரசியல் வாபங்களுக்காக காங்கிரஸ் கட்சி மாய்மாலம் செய்வதாக அமைச்சர் கூறினார் மற்றொரு கேள்விக்குப் பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி விவசாயிகள் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவசர கதியில் நிறைவேற்றப்பட் வில்லை என்று குறிப்பிட்டார் மக்களவையில் பதினோரு மசோதாக்களும் மாநிலங்களவையில் ஒன்பது மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டு மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டி உள்ளதாக அவர் கூறினார் மழைக்கூல கூட்டத்தொடரின் அலுவல் நாட்களைக் குறைப்பதற்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவுள்ள முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவுள்ளார் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால மேம்பாட்டிற்காக செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் தங்களது குடும்பத்திற்கு பெரிதும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி மணிமாலா கூறினார்

இரண்டாம் கட்ட தடுப்பு மருந்து பரிசோதனை பாரதி வித்பாபீட மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது

நிதி நெருக்கடி நிலை மற்றும் திவால் சட்டத்தில் இரண்டாவது திருத்தம் இன்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது கடந்த சனிக்கிழமை இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது

இதற்கான காலக்கெடு ஒராண்டுக்கு நீட்டிக்கப்படும் வர்த்தகம் செய்வதில் நிதி நெருக்கடிகளை சந்திப்பதும் திவாவாகும் குழ்நிலைக்குள்ளாவதும் எதிர்பார்ப்பது தான் என்று விவாத்திற்குப் பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் கோவிட் தொற்று காலத்தில் வர்த்தக நிறுவனங்கள் நெருக்கடியை சமாளிப்பதற்கு திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டதாகவும் திவாலாகும் முடிவை தள்ளிப்போட்டு மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இந்த மசோதாவால் பெரு நிறுவனங்கள் மட்டுமே பயன் பெற முடியும் என்றும் குறு சிறு நிறுவனங்களுக்கு இந்த மசோதா எவ்விதத்திலும் உதவாது என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு மனிஷ் திவாரி தெரிவித்தார் இந்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று திரிணாமூல் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர்

இத்தாலி ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் வென்றார்